நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நேரடி வரிகள் பற்றிய விவாத் சே விஸ்வாஸ் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப் பட்டுள்ளது

புதுவையில் இதுவரை எவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சார்க் நாடுகளின் தலைவர்கள் கொரோனா வைரஸ் நிலவரங்களை கட்டுப்படுத்த வலுவான உத்தில ஒன்றை உருவாக்கி உலகிற்கே எடுத்துக் காட்டாகத் திகழ வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி விருப்பம் வெளியிட்டுள்ளார் ட்விட்டரில் இன்று இதுதொடர்பாக செய்தி வெளியிட்ட அவர் உலக மக்கள் தொகையில் கணிசமான ஒரு பகுதி தெற்காசியாவில் இருப்பதால் மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தத் தேவையான எல்லா முயற்சிகளையும் தெற்காசிய நாடுகள் மேற்கொள்ளுதல் அவசியம் என்றார் தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் இதுதொடர்பாக காணொலி காட்சி மூலம் விவாதிக்கலாம் என்றும் அவர் ஆலோசனை வெளியிட்டார் இதற்கிடையே கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிப்பதில் சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்த உத்தி ஒன்றை உருவாக்க வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் அழைப்பை பூடான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் இலங்கை அதிபர் திரு கோத்தபய்ய ராஜபக்சே நேபாளப் பிரதமர் திரு

பி ஷர்மா ஒலி மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகம்மது சோலி ஆகியோர் வரவேற்றுள்ளனர்

எஞ்சியுள்ளவர்களை மீட்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப் படுவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் இருந்து இந்தியர்களை மீட்பதில் அந்நாட்டில் உள்ள இந்தியத் தூதரகத்துடன் மேற்கொண்ட முயற்சிகளையும் ஈரானிய அதிகாரிகள் வழங்கிய ஒத்துழைப்பையும் அவர் பாராட்டியுள்ளார் சீனா வில் கொரோனா வைரஸ் தாக்குதல் ஆரம்பித்ததில் இருந்தே இந்தியா வின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் கண்காணிப்புப் பணிகள் தொடக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப் பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் இன்று மக்களவையில் கூறினார் விமான நிலையங்களில் பயணிகளைப் பரிசோதிக்கும் பணிகளும் பயணக் கட்டுப்பாடுகளும் இதில் அடங்கும் என்று அவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு ஆயுஷ் மருத்துவ முறையின் கீழ் சிகிச்சை எதையும் ஆயுஷ் அமைச்சகம் வெளியிடவில்லை என்று மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதைத் தெரிவித்த அவர் தனி நபர் சுகாதாரத்தையும் பொதுவாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக் கூடிய சில மூலிகை மருந்துகளை மட்டுமே தாங்கள் பரிந்துரைப்பதாகத் தெரிவித்தார் மூலிகை மருந்துகளையும் அந்தந்த மருத்துவ முறையில் பதிவுபெற்ற மருத்துவர்களின் ஆலோசனை அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்று அவர் மேலும் கூறினார்

நிர்மலா சீத்தாராம் பதில் அளிக்கையில் முன்னுரிமை அடிப்படையில் வரித் தகராறுகளைக் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரி செலுத்துவோர் வரி அதிகாரிகளை சந்திக்கத் தேவையற்ற விதத்தில் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப் படும் என்றும் கூறினார்

தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் இன்று புதுடில்லி யில் மத்திய அமைச்சர்கள் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதைத் தெரிவித்தார்

எஞ்சிய இருவருக்கான பரிசோதனை முடிவுகள் எதிர்பார்க்கப் படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நிலைமைகளை எதிர்கொள்ள புதுச்சேரி அரசு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாகவும் பாதிக்கப் பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த நூற்றுக் கணக்கான டாக்டர்களுக்கு பயிற்சி அளிக்கப் பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரி எல்லைகளில் கண்காணிப்பைத் தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகவும் பொதுப் போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் அதிகமாக மக்கள் கூடும் இடங்களில் கிரிமி நாசினி மருந்துகளை தெளிக்க உத்தரவிடப் பட்டுள்ளதாகவம் அவர் கூறினார் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வருபவர்கள் நளன் குளத்தில் குளிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இதற்கு பதிலாக தெளிப்பான் மூலம் நீர் தெளிக்கும் வசதிகள் நிறுவப்படும் என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் முதலமைச்சர் நடத்திய உயர்நிலைக் கூட்டத்தில் அவசரத் தேவைகளுக்கான மருந்துகள் முகக் கவசங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வாங்க முடிவு செய்யப் பட்டது புதுச்சேரியில் ஜிப்மர் பிம்ஸ் மற்றும் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் தனி வார்டில் வைக்கப்பட்ட மூவரின் இரத்த மாதிரிகள் புனே யில் உள்ள தேசிய வைரல் நோய் ஆராய்ச்சிக் கழகத்திற்கு அனுப்பி பரிசோதிக்கப் பட்டதில் இவர்கள் மூவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என தெரிய வந்திருப்பதாக மாநில அரசின் சுகாதார சேவைகள் துறை இயக்குனர் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் எந்த ஒரு பகுதியிலும் இதுவரை எவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என்றும் நோய் தொற்றைத் தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப் பட்டுள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் போஷன் பக்வாடா தேசிய ஊட்டச்சத்து இருவாரத் தொடக்க விழா அரியாங்குப்ப த்தில் இன்று நடைபெற்றது சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி விழாவைத் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிப் பெண்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் பெண்களின் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வுத் தகவல்கள் எடுத்துக் கூறப்பட்டன மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி திருமதி சரோஜினி விழாவில் பேசுகையில்

நாராயணசாமி கூறுவது தவறு என்று மூத்த பிஜேபி தலைவர் திரு

கணேசன் கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை பற்றிய மாநாடு ஒன்றின் நிகழ்வுகளுக்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியை வெளிப்படையாக விமர்சித்த பின்னர்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி யை சந்தித்ததாகவும் காங்கிரஸ் கட்சிக்குள் அதிருப்தி இருப்பதே இதற்குப் பொருளாகும் என்றும் கூறினார் அரசியலில் உள்ளவர்கள் உட்கட்சிப் பிரச்சனைளுக்கு மற்றவர்களை குறைகூறுவது அர்த்தமற்றது என்றும் திரு

கணேசன் குறிப்பிட்டார்